பணமதிப்பிழப்பு முன்கூட்டியே ஆராய்ந்து எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

விற்பனை இன்று தொடங்கியது

வந்ததையடுத்து பல பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆங்கிலப் புத்தாண்டு இன்று உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது

பணமதிப்பிழப்பு நடவடிக்கை தொடர்பாக முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் இன்று அளித்தப் பேட்டியில் கருப்புப் பணத்தை வங்கியில் உரிய அபராதத்துடன் செலுத்த வழிவகை செய்யப்பட்டிருந்ததாகத் தெரிவித்தார் ஆனால் அளவுக்கு அதிகமாக கருப்புப் பணம் வைத்திருந்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவி வகித்த திரு உர்ஜித் பட்டேல் தமது சொந்த காரணங்களுக்காகவே பதவி விலகினார் என்றும் அவரது பதவிக் காலத்தில் அவர் மிகவும் சிறப்பாக பணியாற்றினார் என்றும் பிரதமர் கூறினார் அயோத்தி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு காலதாமதமாவதற்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார் அயோத்தி பிரச்சினை தொடர்பான அவசர சட்டம் குறித்து சட்ட நடைமுறைகள் முழுமையடைந்த பிறகுதான் முடிவு எடுக்க முடியும் என்று அவர் கூறினார் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவதற்கான தேர்தல் நிதி பத்திரங்களின் விற்பனை இன்று தொடங்கியது இத்தகைய பத்திரங்களை விற்பனை செய்வதற்கு பாரத ஸ்டேட் வங்கிக்கு மத்திய அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது

அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவிகளை ரொக்கமாக வழங்குவதை தடுக்கவும் நிதியுதவி தொடர்பான வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தேர்தல் நிதி பத்திரங்களின் விற்பனை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது

இத்தகைய பத்திரங்களை இந்திய குடிமகன் அல்லது இந்திய நிறுவனங்கள் மட்டுமே வாங்க முடியும் கடந்த மக்களவை மற்றும் சட்டப் பேரவைத் தேர்தல்களில் குறைந்த பட்சம் ஒரு சதவீத வாக்குகளை பெற்ற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே இந்த நிதி பத்திரங்கள் மூலம் நன்கொடையை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது

இதன்படி இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதோ விற்பனை செய்வதோ பயன்படுத்துவதோ சட்டப்படி குற்றமாகும் இந்த தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாநில சுற்றுச்சூழல் என துறை அமைச்சா் திரு கே சி கருப்பணன் எச்சித்துள்ளார் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே இன்று தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சிப் பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் பறிமுதல் செய்தனர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

உதகையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டிற்கான தடை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கப்பட்ட தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

இத்தினத்தையொட்டி அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளிடத்த அதன் தலைவர் டாக்டர் சதீஷ்ரெட்டி ச ஏவுகணைகள் ரேடார் உள்ளிட்ட பல்வேறு நவீன ஆயுத தளவாடங்களில் நாடு தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் நவீன தளவாடங்களை உருவாக்கும் வகையில் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இலகுரக போர் விமானமான தேஜஸ் அனைத்து சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு விமானப் படையில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் தலைமை தகவல் ஆணையராக திரு சுதிர் பார்கவா இன்று பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்துவைத்தார் ஆங்கிலப் புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது மக்கள் உற்சாகத்துடன் புத்தாடை அணிந்து தங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தமிழகத்தில் உள்ள சுற்றுலாத் தலங்களிலும் இந்நாளையொட்டி மக்கள் கூட்டம் அலைமோதியது சென்னையில் மெரீனா கடற்கரை பெசன்ட்நகர் எலியட்ஸ் கடற்கரை வண்டலூர் உயிரியல் பூங்கா குழந்தைகள் பூங்கா மாமல்லபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் சென்று உற்சாகத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர் தேவாலயங்களுக்குச் சென்றும் மக்கள் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்புப் பிரார்த்தனையில் பங்குபெற்றனர் புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இப்புத்தாண்டில் நாட்டின் அனைத்து குடும்பங்களிலும் அமைதியும் வளமும் வளர்ச்சியும் பெருகட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்தியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகளாவிய வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

புதிய ஆண்டில் அனைவரின் எண்ணங்களும் நிறைவேற பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒருவருக்கொருவர் அன்போடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்தாண்டில் வாழ அனைவருக்கும் இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறியுள்ளார் ஆங்கிலப் புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஆகியோருக்கு தனித்தனியாக வாழ்த்துக் கடிதங்களை மலர் கொத்துடன் அனுப்பியுள்ளார்

குடியரசுத் துணைத் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் நலமோடு வாழ ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார் பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டுக்காக பணியாற்ற நல்ல உடல் ஆரோக்கியத்தை ஆண்டவன் அருள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்துக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுப்பியுள்ள கடிதத்தில் புத்தாண்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் அவரும் அவரது குடும்பத்தினரும் வாழவேண்டும் என இறைவனிடம் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் திருவாரூர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் அலுவலராக வருவாய் கோட்டாட்சியர் திரு முருகதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்

மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திட்டங்களை முன்வைத்து அஇஅதிமுக திருவாரூர் இடைத்தேர்தலை சந்திக்கும் என்று உணவு துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் மன்னார்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்றும் தெரிவித்தார் இந்தத் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முன்வைத்து மக்களின் தேவைகளை தமது கட்சியால் பூர்த்தி செய்ய முடியும் என்று அவர் கூறினார் திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுகவை ஆதரிப்பதாக இந்திய கம்பூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் மாநில செயற்குழுவில் ஒருமனதாக இம்முடிவு எடுக்கப்பட்டதாகத் தெரிவித்தார் அரசியலமைப்பு சட்டமும் மதசார்பின்மையும் காக்கப்பட வேண்டும் என்றும் தமிழகத்தின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கூறியுள்ளார் வரவிருக்கும் திருவாரூர் சுட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக தாம் பிரச்சாரம் செய்யவிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதிமுக உதாசீணப்படுத்த முடியாத பெரும் அரசியல் சக்தியாகத் திகழும் என்றார் டெல்டா மாவட்டங்களை பெரிதும் பாதித்த கஜ புயலுக்குப் பிறகு திருவாரூரில் நடைபெறும் முதல் இடைத்தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது